மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது

இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

சென்ற மாதம் நடைபெற்ற நீட் தேர்வை எழுத முடியாத மாணவர்களுக்கான மறுதேர்வு இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது

தெலங்கானாமாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமளழ காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளில் இன்று தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது

மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் கூடுதலாக கடன்பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று நிதி அமைச்சகம் கூறியுள்ளது இந்த நிதி திரட்டுதலுக்கான இரண்டு அம்சங்களில் ஒன்றாக ஜ எஸ்டி அமலாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையை சி செய்வதற்காக இருக்கலாம் என்று யோசனை தெரிவித்துள்ளது

இன்னும் எட்டு மாநிலங்கள் விருப்பத்தை தெரிவிக்க வேண்டியுள்ளது என்று நிதி அமைச்சகம் கூறியுள்ளது

நலிவுற்ற மக்களை பொருளாதார ரீதியாகவும் ஊட்டச்சத்து ரீதியாகவும் வலுவாக்கும் பயணத்திற்கு இந்த அமைப்பு இணையற்றதாகும் இந்த அமைப்புடன் வரலாற்று சிறப்புமிக்க தொடர்பை இந்தியா கொண்டிருக்கிறது

இந்த புதிய ரகங்கள் உணவை சத்துள்ளதாக மாற்றும் திறன் கொண்டவை இவற்றின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு மத்திய அரசின் மதிய உணவு மற்றம் அங்கன்வாடி திட்டங்களில் இணைக்கப்படும் இதன்மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு குறைக்கப்படும் மேலும் இந்த ரக பயிாகளின் உற்பத்தி விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவும்

புதுதில்லியில் செய்தியாளா்களிம் பேசிய அவர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது என்றார்

முக கவசம் அணிதல் பாதுனாப்பான இடைவெளியை பராமரித்தல் கைகளை தூய்மையாக வைத்திருத்தல் ஆகிய மூன்று முக்கிய செய்திகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட பின் இது குறித்த பெருமளவு பிரச்சாரம் செய்யப்பட்டதாக அவர் கூறினார்

நோய் எதிர்ப்பு அனுக்களுக்கு நான்கு மாதங்கள் உயிர்ப்பு இருக்கும் என்று கருதப்படுகிறது என அவர் கூறியுள்ளார்

சென்ற மாதம் நடடபெற்ற நீட் தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கான தேர்வு இன்று பிற்பகல் இரண்டு மணி தொடங்கி ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது

தெலங்கானா மாநில தலைநகர் ஹைராபாத் உட்பட மாநிலத்தின் பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ள நீர் வீடுகளில் புகுந்ததால் தாழ்வான பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் ஹைதராபாத்தில் உள்ள நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்

மாநிலத்தின் பல நதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஒடுகிறது ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலங்கானாவிற்கும் இடையேயான நெடுஞ்சாலையில் வெள்ளநீர் தேங்கி இருப்பதால் வாகனங்கள் நத்தைபோல் ஊர்ந்து செல்கின்றன மாநில நகர்புற நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே தர்க்க ராமராவ் வெள்ள நிலைமையை ஹைதராபாத்தில் உள்ள மாநனாட்சி கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கவனித்து வருகிறாா் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மளழ காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு துயரத்தை வெளிப்படுத்தியுள்ளார் தெலங்காளா ஆந்திரபிரதேசம் கர்நாடகா ஒடிஸா மாநிலங்களில் கனமழயால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் தம்மை துபரப்படுத்தியுள்ளதாக அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றும் உள்ளுர் நிர்வாகங்கள் வெளியிடும் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய உணவு பதனத்துறை அமைச்சகத்தால் பசுமை செயல்பாடு அமல்படுத்தப்பட்டு வருகிறது

பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இணையவழிப் பொதுக்கட்டங்கள் தற்போது திறந்தவெளி பொதுக்கூட்டங்களாக தீவிரமனடந்துள்ளன

ஆனால் தற்போது திறந்தவெளி பொதுக்கூட்டங்களின் என்ணிக்கை அதிகரித்துள்ளது துணை முதலமைச்சர் திரு சுசில்குமார் மோடி திரு பூபேந்திர யாதவ் உள்ளிட்ட பிஜேபி மூத்த தலைவா்கள் தேசிய ஜனநாயகக் கூட்டனி வேட்பாளா்களுக்கு ஆதரவாக வாக்கு சேனித்தனா் பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜெ பி நட்டா நாளையும் நாளை மறுநாளும் தேர்தல் கூட்டங்களில் உரையாற்றவுள்ளார் ஐக்கிய ஜனதாதள் தலைவரும் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் தொகுதி வாரியாக இணைதள கூட்டங்களில் பிரச்சாரம் செய்வதில் கவனம் செலுத்தி வருகிறார் ஆளும் கூட்டணிக்கு எதிரான மகா கூட்டணி இன்னமும் தேர்தல் பிரச்சாரத்தை முறைப்படி தொடங்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு கஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயகக் கட்சியின் தலைவருமான திருமதி மெகபூபா முப்தி நேற்று இரவு விடுதலை செய்யப்பட்டார் அரசின் செய்தி தொடர்பாளர் திரு ரோகித் கன்சால் இந்த தகவலை தெரிவித்தார்

திருமதி மெக்பூபா முப்தி கடந்த ஆண்டு காவலில் வைக்கப்பட்டார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளில் இன்று தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது